தேசிய ஜனநாயகக் கூட்டணி புதிய மக்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி முறைப்படி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் க்கோய் போர் விமானத்தின் மூலம் ஏவக்கூடிய முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டை பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது இங்கிலாந்து பிரதமர் திருமதி தெரசா மே தனது ராஜினாமாவை அறிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மத்தியில் ஆட்சி அமைக்கும் பணிகளில் பிஜேபி தீவிரம் காட்டி வருகிறது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி மக்களவை உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று மாலை ஐந்து மணிக்கு இந்தக் கூட்டம் நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது இந்தக் கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றவுள்ளார் முறைப்படி அவர் இந்தக் கூட்டத்தில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பிஜேபி மக்களவை உறுப்பினர்களின் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் தனியே நடைபெறவுள்ளது

மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது

இதனையடுத்து பிரதமர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பரிந்துரை கடிதத்தை அளித்தார் அத்துடன் தனது ராஜினாமா கடிதத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரகத்தலைவரிடம் வழங்கினார் இதையடுத்து

புதிய அரசு பதவியேற்கும் வரை பதவியில் நீடிக்கும்படி பிரதமரையும் அவரது அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டார் இதனிடையே மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று இறுதி செய்கிறது இதன் பின்னர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை தேர்தல் ஆணையர்கள் சந்திக்கவுள்ளனர்

இதன்பின்னர் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் முன்னதாக நேற்று பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவும் பிஜேபி யின் மூத்த தலைவர் திரு எல் கே அத்வாளியை அவரது இல்லத்தில் சந்தித்தனர் பிஜேபியை வலுப்படுத்தவும் அதன் கொள்கையை மக்களிடம் கொண்டு செல்லவும் திரு அத்வாளி போன்ற தலைவர்கள் நீண்ட காலம் அளித்த உழைப்பே பிஜேபி யின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது என்று திரு மோடி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிஜேபி மூத்த தலைவர் திரு முரளி மனோகர் ஜோஷியையும் பிரதமர் சந்தித்தார்

அஇஅதிமுகவிற்கு ஒரு இடம் கிடைத்துள்ளது காங்கிரஸ் அல்லாத கட்சி ஒன்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக முழு பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சி அமைப்பது இதுவே முதல் முறையாகும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி மக்களவை உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று மாலை ஐந்து மணிக்கு இந்தக் கூட்டம் நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது இந்தக் கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றவுள்ளார் முறைப்படி அவர் இந்தக் கூட்டத்தில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பிஜேபி மக்களவை உறுப்பினர்களின் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் தனியே நடைபெறவுள்ளது பதவி காலம் நிறைவடையும் மத்திய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் நேற்று விருந்தளித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று இரவு நடைபெற்ற இந்த விருந்தில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டனர் க்கோய் போர் விமானத்தின் மூலம் ஏவக்கூடிய முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டை பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது ஐநூறு கிலோ எடையுள்ள இந்த வெடிப்பொருள் துல்லியமாக தாக்கி இலக்கை அழிக்கும் திறன் கொண்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இதனை வெற்றிகரமாக சோதனை இந்த செய்துள்ளது இந்த வெடிகுண்டு பல்வேறு காலகட்டத்தில் விமானங்கள் மூவம் குறிப்பிட்ட இலக்கை தாக்கும் திறன் கொண்டதாகும் என்று பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது

சண்டிகரில் உள்ள விமானப்படையின் ஆய்வு மையத்தில் இதற்கான சோதனை நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜி இருபது மாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் சந்தித்துப்பேச ஒப்புக்கொண்டுள்ளனர் இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள வெள்ளை மாளிகை மக்களவைத் தேர்தலில் வரவாற்று சிறப்பு மிக்க வெற்றி பெற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்டு டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது அப்போது ஜப்பானின் ஒசாகாவில் நடைபெறவுள்ள ஜி இருபது மாநாட்டிற்கு இடையே சந்தித்து இருதுப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்க இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர்

இங்கிலாந்து பிரதமர் பதவியிலிருந்த் திருமதி தெரசா மே ராஜினாமா செய்யவுள்ளதாக அறிவித்துள்ளார் பிரக்சிஸ்ட் தீர்மானத்தை நிறைவேற்றாத காரணத்தால் அடுத்த மாதம் பிரதமர் பதவியிலிருந்தும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் விலக உள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்திவிருந்து இங்கிலாந்து வெளியேறும் முடிவுக்கு புதிய உக்திகளை கையாள வேண்டும் என்ற அவரது யோசனையையும் அமைச்சரக சகாக்ககள்ள நிராகரித்துள்ளனர் தனது ராஜினாமா குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தெரசா மே தம்மால் இயன்ற அளவுக்கு பிரக்சிஸ்ட் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முயற்சி மேற்கொண்டதாகக் கூறியுள்ளார் தெரசா மே வின் ராஜினாமா அறிவிப்பை அடுத்து புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறையில் கன்சர்வேட்டிவ் கட்சி இறங்கியுள்ளது

ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர் சூரத் நகரில் உள்ள சார்தானா பகுதியில் அமைந்துள்ள பன்னாட்டு வணிக வளாகத்தில் இரண்டாவது தளத்தில் தீ பரவியது அப்போது அங்கு ஜம்பது மாணவ மாணவிகள் தனியார் வகுப்புகளில் பங்கேற்றிருந்தனர் இந்த விபத்து குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும் தோல்வியை சந்தித்ததை அடுத்து அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து பலர் ராஜினாமா செய்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ராஜ் பாபர் ஒடிஷா மாநில காங்கிரஸ் தலைவர் திரு நிரஞ்சன் பட்நாயக் ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அனுப்பியுள்ளனர் மேலும் பலர் ராஜினாமா செய்யவுள்ளதாக ஆதாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கர்நாடக காங்கிரஸ் பிரக்சாரக்குழு தலைவர் பதவியிலிருந்து அக்கட்சியின் மூத்த தலைவர் எச் கே பட்டேல் ராஜினாமா செய்துள்ளார்

மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து கட்சித் தலைவர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கவுள்ளனர்

சரிதா தேவி யும் தங்கம் வென்றுள்ளார் இதுதவிர மேரி கோம் உள்ளிட்டோரும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர்